தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

புதிய தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தியதன்மூலம் ஒரு லட்சம் கோடி ருபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி

மெக்ஸிகன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயினின் ர பேல் நடால் கைப்பற்றியுள்ளார்

ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம்காத்தானில் புதிய மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல் நாடடிப்பேசியஅவர் ஏழை எளிய மாணாக்கருக்கும் கிராமப்புற மாணாக்கருக்கும் மருத்துவ படிப்பு பயில இதுவழி வகை செய்யும் என்றார்

இதன் முதற்கட்டமாக திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி ராமநாதபுரம் திருப்பூர் விருதுநகர் மாவட்டங்களில் மருத்துவ கல்லூரிகள் துவங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில மேற்கொண்டுவரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார்

இதற்கான முதற்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் அடுத்தகட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார்

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி வளர்மதி திரு திண்டுக்கல் சீனிவாஸன் டாக்டர்

கொல்கத்தாவில் தேசிய பாதுகாப்பு படையினருக்கான ஒருங்கிணைந்த குடியிருப்பு மற்றும் பயிற்சி மைய கட்டிடங்களை இன்று திறந்துவைத்துப்பேசியஅவர் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்வகையில் இந்தியாவும் துல்லிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார்

அசோக் லாகிரி பொது கணக்கு சிறப்புரை ஆற்ற உள்ளார்

ராம்நாத் கோவிந்த் சட்டீஸ்கர் மாநிலத்தில் இன்று தொடங்கி இரண்டுநாட்கள் பயணம் மேற்கொள்கிறார்

பொதுத்தேர்வு கண்காணிப்பு பணிகளுக்காக மாவட்ட வரியாக துறை இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திருச்சி மாவட்ட தேர்வு கண்காணிப்பாளராக தொடக்க கல்வி துணை இயக்குநர் திரு சுந்தராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் முறைகேடுகளை தடுக்கும்வகையில் நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன

மாணாக்கர் பொதுத்தேர்வுகளை எதிர்கொள்வது குறித்து திருச்சியில் உள்ள தனியார் பள்ளி முதல்வர் திருமதி

தங்கமணி இன்று அடிக்கல் நாட்டினார் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவேற்காட்டில் இன்று நடைபெற்றது கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் எஸ்

இந்நிறுவனம் இரும்பு அல்லாத உலோக பொருள் உற்பத்தி மற்றும் நிதிநிறுவனத்தை நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது

மலைரயில் வரலாற்று பாரம்பரிய மிக்க நீலகிரி மலைரயில் கட்டணம் இன்றுமுதல் உயர்த்தப்படுகிறது

இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்துகொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் தெப்போற்சவத்தை முன்னிட்டு இன்றுமாலை நம்பெருமாள் வெள்ளி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார்

டென்னிஸ் மெக்ஸிகன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயினின் ர பேல் நடால் கைப்பற்றியுள்ளார் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் நடால் அமெரிக்காவின் டெய்லர்